செலவளிக்கும்திறனைஊக்கப்படுத்தும் என்றும் மூலதனசெலவினத்தைஅதிகரிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடபாராட்டியுள்ளார் அரசுசெயல்படுத்தியுள்ள மூன்றுவிவசாயதிருத்தசட்டங்களுக்குஅரசியலமைப்பு அதிகாரம் உள்ளதாஎன்றுமத்தியஅரசுபதில் அளிக்குமாறுஉச்சநீதிமன்றம்உத்தரவிட்டுள்ளது ராஷ்ட்ரியகாமதேனுஆயோக் அமைப்ப நாடுமுவதும் தீபாவளிகொண்டாட்டத்தைப்பிரபலப்படுத்துவதற்குகாமதேனுதீபாவளிதிட்டத்தை தொடங்கியுள்ளது துறையில் நம்பிக்கைக்குரியநட்புநாடாககுவைத் விளங்குவதாகமத்தியபெட்ரோலியத்

தர்மேந்திரபிரதான்தெரிவித்துள்ளார்

கொல்கத்தா அணியை தோற்கடித்தது இனிவிரிவானசெய்திகள் மத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் பொருளாதாரமேம்பாட்டுக்காகஅறிவித்துள்ள புதியஅறிவிப்புகள் நுகர்வோரின் செலவளிக்கும் திறனைஊக்கப்படுத்தும் என்றும் மூலதனசெலவினத்தை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடிபாராட்டியுள்ளார் இந்தநடவடிக்கைகளால் பொருளாதாரம் வலுப்பெறும்என்றுதிரு மோடிட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் பிகார் மாநிலத்தின் பிற்படுத்தப்பட்டமக்கள்நலத்துறைஅமைச்சர் திரு விநோத் குமார் சிங் கின்மறைவுக்குபிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல்தெரிவித்துள்ளார் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மறைந்தவிநோத் குமார் ஏழைமக்களுக்கும் அவர் ஒடுக்கப்பட்டவர்களும்பயன்பெறுவதற்குஉழைத்தார் புகழாரம்குட்டியுள்ளார்

காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதளமற்றும் திமுககட்சிகளின் மனுவைநீதிபதிகள் ஏ எஸ் போபண்ணாமற்றும் நீதிபதிகள் ராமசுப்ரமணியன் அடங்கியஅமர்வு விசாரித்தது

ராஷ்ட்ரியகாமதேனுஆயோக் அமைப்பு நாடுமுழுவதும்தீபாவளிகொண்டாட்டத்தைப் பிரபலப்படுத்துவதற்குகாமதேனுதீபாவளிதிட்டத்தைதொடங்கியுள்ளது மாட்டுசாணம் மற்றும் அதனால் செய்யப்பட்டபொருட்களைவிற்பதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் மெழுகுவர்த்திஊதுவத்திசுவஸ்திக் சுவர் அலங்காரப்பொருட்கள் மற்றும் கைவினைஞர்கள் செய்தசிலைகளும்விற்கப்படும்

அயோத்தியில் மட்டும் மூன்றுலட்சம் தீபங்கள் ஏற்றப்படும் வாரணாசியில் ஒருலட்சம் தீபங்கள் ஏற்றப்படும்

ரவி சங்கர் பிரசாத் தலைமையில் நடைபெறும் இது தொடர்பாக இன்றும் நாளையும் நடைபெறும் ஆயத்தகூட்டத்தில் மத்தியசட்டவிவகாரங்கள் துறையின் செயலர்திரு அனுப் குமார் தலைமையில் நடைபெறும் காணொளிகாட்சி மூலம் நடைபெறும் இந்தக் கூட்டங்களில் வல்லுநர்பணிக்குழுவும் பங்கேற்கும் என்றுஅரசு தெரிவித்துள்ளது இந்தக் கூட்டத்தில் கஜகஸ்தான் சீனாகிர்கிஸ்தான்பாகிஸ்தான் ரஷ்யா தஐகிஸ்தான் மற்றும்உஸ்பெகிஸ்தான் ஆகியநாடுகளின் சட்டவல்லுநர்கள்பங்கேற்பார்கள் பிரபலநடிகைதிருமதி குஷ்பு சுந்தர் நேற்றுபிஜேபியில் இணைந்தார் புதுதில்லியில் நடைபெற்றநிகழச்சியில் பிஜேபியின் பொதுசெயலாளர் திரு

எல் முருகன்முன்னிலையில் பிஜேபியில் இணைந்தார் முன்னதாகஅவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்துராஜினாமாசெய்தார்

நாடாளுமன்றஉறுப்பினராகஅவர் கூறியிருப்பதற்குகடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் எண்ணெய் மற்றும் எரிவாயுத் துறைகளில் இந்தியா குவைத் இடையிலானஒத்துழைப்புகள் அதிகரிக்கப்படும் எனபெட்ரோலியத்துறைஅமைச்சர் திருதர்மேந்திரபிரதான் தெரிவித்துள்ளார்

அப்போது இருநாடுகளும் என்ணெய் மற்றும் எரிவாயுத் துறைகளில் பரஸ்பரம் முதலீடுசெய்வதுகுறித்துவிவாதித்ததுடன் இந்தியாவின் எரிசக்திபாதுகாப்பஉறுதிசெய்வதில் குவைத் நம்பிக்கைக்குரியநட்பு நாடாகத் திகழ்கிறதுஎன்றும் திருதர்மேந்திரபிரதான் தெரிவித்துள்ளார் இந்தசந்திப்பின்போதுஅண்மையில் காலமானகுவைத் மன்னரின் மறைவுக்கும் அமைச்சர் இரங்கல் தெரிவித்துக் கொண்டார் ரிசர்வ் வங்கியின் துணைஆளுநர்களுக்கானநெறிமுறைகளைமாற்றியமைப்பதற்குதிருளம்ராஜேஷ்வர் ராவிற்குபொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது சென்றவாரம் பொறுப்பேற்றஅவர்சட்டசெயவ்பாடுகள் மக்கள் தொடர்பு ஆகியவற்றைகவனித்துக் கொள்வார் என்று வங்கிகூறியுள்ளது உடல்நலக் குறைவு காரணமாகதிரு என் எஸ் விஸ்வநாதன் பதவிவிலகியதையடுத்துதிரு ராவ்நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்றுமுதல் நான்குதுணை ஆளுநர்களின்பொறுப்புகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன துணைஆளுநர் திருளம் டி பாத்ராபணகொள்கைபொருளாதாரகொள்கைஆராய்ச்சிசேமிட்புகாப்பீடுமற்றும் கடன் உத்தரவாதகழகம் நிதிசந்தைகள்செய்ல்பாடுகள் மற்றும் நிதிசந்தைகள்முறைப்படுத்துதல் துறைகளுக்குப் பொறுப்பு வகிப்பார்

இதன் ஒருபகுதியாக சமூக இடைவெளியைபின்பற்றுவதுடன் மக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியவேண்டும் எனநாமக்கல் சட்டமன்றஉறுப்பினர் திருகேபிபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்